விலக்கிக்கொள்ள நாளை கடைசி நாளாகும்

ஜம்மு காஷ்மீரில் பத்திரிக்கை மற்றும் செய்தி நிறுவனங்களுக்கு எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவ்டேகா தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மற்றும் மகாராஷ்ட்ரா கூட்டுறவு வங்கியின் முன்னாள் தலைவர் திரு

மும்பை பொருளாதார குற்றத்தடுப்பு காவல்துறையினா் இன்று கைது செய்தனர்

நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தர்காஷ்டமி இன்று கொண்டாடப்பட்டது

இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தொடங்கியுள்ளது

வேட்பு மனுக்களை விலக்கிக்கொள்ள நாளை கடைசி நாளாகும் வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான காலக்கெடு முடிவடைந்த பிறகே வேட்பாளர்களின் எண்ணிக்கை குறித்து தெரியவரும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அனைத்து அரசியல் கட்சிகளும் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே ஹரியானா மாநில சுட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

மூன்று பேர் தங்களது வேட்புமனுக்களை விலக்கிக் கொண்டுள்ளனர்

ஜம்மு காஷ்மீரில் இயல்புநிலை திரும்பியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

இந்நடவடிக்கையின் மூவம் நாட்டின் பிற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பெறக்கூடிய அனைத்து பயன்களும் ஜம்மு காஷ்மீர் மக்களும் பெற முடியும் என்று அமைச்சர் கூறினார் ஊடகங்களுக்கு எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்றும் செய்தி நிறுவனங்கள் எவ்வித சிரமமின்றி காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் செய்திகளை வெளியிட முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் அத்துமீறல்கள் நடைபெறுவதாக கூறப்படும் செய்திகளை அமைச்சா் நிராகரித்தார் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் பங்கேற்கப்போவதில்லை என்று தேசிய மாநாட்டுக் கட்சி அறிவித்துள்ளது ஸ்ரீநகரில் அக்கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அக்கட்சிக் தலைவர் டாக்டர் பருக் அப்துல்வா வீட்டுச் சிறையில் உள்ள கட்சித் தலைவர்களை விடுவிக்கும் வரையில் இந்தநிலை தொடரும் என்று தெரிவித்துள்ளார் மக்களின் மனம் குணநலன்கள் மற்றும் சமூக நடைமுறைகளில் மாற்றங்களை உருவாக்கும் திறன் கவிஞர்களுக்கு இருட்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு

வெங்கப்யா நாயுடு தெரிவித்துள்ளார்

சமூக மாற்றத்திற்கு கவிஞர்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் மருத்துவர்கள் பொறியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் நாட்டிற்கு தேவைப்படுவது போலவே கவிஞர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்களின் தேவைகளும் அவசியம் என்று திரு வெங்கப்யா நாயுடு கூறினாள் நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள் கலை இலக்கியம் மற்றும் மனிதநேயத்தை ஊக்குவிக்க முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் ராஜஸ்தான் மாநில உயா்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு இந்திரஜித் மொகந்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஜெய்ப்பூரில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு கல்ராஜ் மிஸ்ரா அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் இமாச்சல்பிரதேச மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நீதிபதி லிங்கப்ப நாராயண சுவாமி இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஷிம்லாவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிமையாள பதவியேற்பு நிகழ்ச்சியில் அவருக்கு அம்மாநில ஆளுநர் திரு பண்டாரு தத்தாரேய்யா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சள் திரு ஜெய்ராம் தாக்கூர் அம்மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்

செலவினங்களுக்கான செயலாளர் பிற துறைகளின் செயலாளர்கள் மற்றும் நிதி ஆலோசகர்களுடன் நடத்தப்படும் ஆலோசனைகளுக்கு பின்னர் அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் மதிப்பீடு இறுதி செய்யப்படும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

வீட்டுவசதி மற்றும் கட்டமைப்பு நிறுவன இயக்குநர் ராகேஷ் வதவான் மற்றும் அவரது மகன் சாரங் ஆகியோரையும் மும்பை காவல்துறையினர் கடந்த வியாழக்கிழமையன்று கைது செய்தனர் அவர்கள் வரும் ஒன்பதாம் தேதிவரை காவல்துறை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மகாஅஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது நவராத்திரி பண்டிகையின் முக்கிய விழாவாக கருதப்படும் தர்கா பூஜையின் மூன்றாம் நாளான இன்று மகா அஷ்டமியாக கொண்டாடப்படுகிறது குமாரி பூஜை மற்றும் சாந்தி பூஜை ஆகியவற்றை குறிக்கும் வகையில் இந்த தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது வெளிநாட்டு கற்றுலா பயணிகளும் இவ்விழாவில் பங்கேற்று தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா் இவ்விழாவையொட்டி அசாமில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனிடையே மேற்குவங்கத்தில் துர்கா பூஜை பண்டிகை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது மக்கள் புத்தாடை அணிந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தர்காஷ்டமி இன்று நாட்டின் பல பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களின் மகிழ்ச்சி மற்றும் வளமான வாழ்விற்கு தர்கை அருள் புரியட்டும் என தெரிவித்துள்ளார் குடியரகத் துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்கள் தீமைகளுக்கு எதிராக போராடவும் பொருளாதார மேம்பாடு அடையவும் இப்பண்டிகை வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வளத்தையும் இப்பண்டிகை கொண்டு வரட்டும் என்று கூறியுள்ளார் வரி செலுத்துவோருக்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் வகையிலும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை குறைக்கும் நோக்கிலும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின்கீழ் மின்னனு மதிப்பீட்டு முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக வருமானவரித்துறை தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்னனு பயன்பாட்டின் மூவம் வர்த்தகம் புரிவது மேலும் எளிமையாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தேசிய மின்னனு மதிப்பீட்டு மையத்தை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார் இம்முறையின்கீழ் வரி செலுத்துவோர் மற்றும் மதிப்பீட்டு அதிகாரிகளிடையே நேரடி தொடர்பு இல்லாமல் வரி மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் வரி செலுத்துவோருக்கு மின்னஞ்சல் குறுந்தகவல் மற்றும் வருமானவரி இணையதளம் ஆகியவற்றின் மூலம் நேரடியாக தகவல்கள் அனுப்பப்படும் வரி மதிப்பீட்டிற்கான கேள்விகளுக்கு வரி செலுத்துவோர் மின்னஞ்சல் வாயிலாக தேசிய மின்னனு மதிப்பீட்டு மையத்திற்கு தங்களது விளக்கங்களை உரிய ஆவணங்களுடன் பதிவேற்றம் செய்ய முடியும்

இதுதொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

இந்தியா சர்வதேச திரைப்பட விழாவின் பொன்விழா ஆண்டான இந்த ஆண்டில் சுமார் பத்தாயிரம் திரைப்பட ரசிகர்கள் விழாவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ்விழாவில் பார்வையற்றவர்களுக்காக ஒலி வர்ணனையுடன் கூடிய திரைப்படங்கள் முதன்முறையாக திரையிடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது

வின்பாத் மாவட்டத்தில் பந்த்வராம் மண்டல் பகுதியில் இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர்

இரண்டு இன்னிங்சிலும் கதம் அடித்த ரோகித் ஷாமா ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டாா்